திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இடம் பெயர்ந்தவர்களும் ஆதார் அட்டையில் தங்களது முகவரியை மாற்றிக் கொள்ளும் வகையில் திருத்தங்கள் செய்வதை அரசு எளிமைப்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சியில் சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் தியாகராய நகரில் அமைக்கப்பட்டுள்ள நடைபாதை வளாகத்தை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார்

வகையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் முன்னிலையில் அமெரிக்காவில் கையெழுத்தானது இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று இந்துாரில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் உலகிலேயே மிகவும் வெளிப்படையான மற்றும் முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் பிரேசில் தலைநகர் பிரேசிலியாவில் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றுள்ள பிரதமர் நேற்று பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பிள் கூட்டத்தில் உரையாற்றும்போது இதனைத் தெரிவித்தார் உலகம் முழுவதும் பொருளாதார மந்த நிலை நிலவியபோதும் பிரிக்ஸ் அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகளின் பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக அவர் கூறினார் வாய்ப்புகளுக்கு எல்லையில்வா நாடு இந்தியா என்றும் எனவே இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் குறிப்பாக அடிப்பனட கட்டமைப்புத்துறைகளில் முதலீடு செய்ய முன்வருமாறு பிரிக்ஸ் அமைப்பில் இடம் பெற்றுள்ள நாடுகளை அவர் கேட்டுக் கொண்டார் பிரேசில் நாட்டில் உயர்கல்வி கற்கச் செல்லும் இந்திய மாணவர்களுக்கு கட்டணமில்லா விசா வழங்க பிரேசில் முன் வந்ததற்காக அந்நாட்டு அதிபர் திரு

பிரிக்ஸ் மாநாட்டின் ஒருபகுதியாக பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் சீன அதிபர் ஸி ஜின்பிங் ஆகியோரை சந்தித்துப் பேசினார் தொழிலாளர்களும் விவசாயிகளும் தங்களது பணியின் மூலமாக நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் பங்களிப்பதோடு பொருளாதாரத்தில் ஒரு நுகர்வோர் போல் தேவையை ஏற்படுத்துபவராகவும் இருக்கிறார்கள் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியில் ஏற்பட்டுள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இவர்களுக்கான வாங்கும் சக்தியை அதிகரிப்பது அவசியம் என்று கூறினார் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை ஏற்படுத்த வளங்களை சமமாக பங்கிடுவது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒரு சிலரிடம் மட்டும் செல்வம் குவிவது பொருளாதாரத்தில் சமனற்ற நிலையை உருவாக்கி விடும் என்றும் இதனால் சுமுகத்தில் பல பிரச்னைகள் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார்

அமித் ஷா கூறியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் அம்மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் அப்பட்டமாக அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார்

ஊரக வளர்ச்சித்துறையின் முக்கியமான திட்டங்களை சமூக தணிக்கை செய்வதை கட்டாயமாக்க ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் முடிவு செய்துள்ளது தேசிய சமூக உதவித் திட்டம் பிரதம மந்திரி வீட்டுவசதித் திட்டம் ஆகிய திட்டங்களுக்கு சமூக தணிக்கை செய்வதற்கான வழிகாட்டுதல்களை நேற்று தில்லியில் வெளியிட்டுப் பேசிய ஊரக மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் சாத்வி நிரஞ்சன் ஜோதி இதனை தெரிவித்தார் நாடு முழுவதும் ஊரக மேம்பாட்டு பணிகளை கண்காணிக்கும் முறை சிறப்பாகஇருப்பது குறித்து அவர் மகிழ்ச்சி கூறினார் ஆதார் அட்டையில் இடம் பெயர்ந்தவர்களும் தங்களது முகவரியை மாற்றிக் கொள்ளும் வகையில் திருத்தங்கள் செய்வதை அரசு எளிமைப்படுத்தியுள்ளது வங்கிக் கட்டமைப்புக்குள் அனைவரையும் கொண்டு வரும் வகையில் இடம் பெயர்ந்தோர் புதிய இடத்தில் வங்கிக் கணக்கு தொடங்க உள்ளுர் முகவரி அவசியம் என்பதால் இந்த நடவடிக்கையை அரசு எடுத்துள்ளது ஆதார் அட்டையில் நிரந்தர குடியிருப்பின் முகவரி இருந்தாலும் பணியாற்றும் இடத்திற்கான முகவரி உள்ளுர் முகவரியாக இருக்க வேண்டும் என்பதால் புதிய முகவரியை சேர்க்க அனுமதிக்குமாறு பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது

சிகாகோவில் நடைபெற்ற சர்வதேச வட்ட மேஜை கருத்தரங்கில் பங்கேற்றபோது இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது முன்னதாக சிகாகோ வீட்டு வசதி குழும அலுவலகத்திற்கு துணை முதலமைச்சர் சென்று அங்குள்ள வளர்ச்சித் திட்டங்களை கேட்டறிந்தார் தமிழகத்தில் குறைந்த விலையில் வீடு கட்டிக் கொடுப்பதை தொடர் திட்டமாக செயல்படுத்துவதில் மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் மாவட்ட அளவில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை தமிழ்நாடு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் திரு இரா பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார் இதன் ஒரு பகுதியாக நேற்று அவர் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டல அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள வாக்குப்பதிவு எந்திரங்களை பார்வையிட்டார் இன்று தூத்துக்குடியில் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி மாவட்ட அலுவலர்களுடன் உள்ளாட்சி தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளார் தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் வைத்துள்ள வாடகை பாக்கியை முழுமையாக வசூல் செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வினவியுள்ளார் மக்கள் நலத்திட்டங்களுக்கு நிதி பற்றாக்குறை உள்ள நிலையில் இதுபோன்ற வாடகை பாக்கியை வசூலிக்காமல் இருப்பது சரியல்ல என்று ட்விட்டர் செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

இதுகுறித்து காவல்துறை தலைமை இயக்குநர் விசாரிக்க வேண்டுமென்றும் மக்களிடையே வெறுப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சில ஊடகங்கள் இதபோன்ற செயல்களில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டணியின் செய்தித் தொடர்பாளர் குற்றம் சாட்டியுள்ளார் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான செய்திகளை வெளியிடுவதில் ஊடகங்கள் மிக மோசமான முறையில் நடந்து கொள்வதாக இலங்கை தேர்தல் ஆணையர் கவலை தெரிவித்துள்ளார்

மின்னலுடன் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெப்பச் சலனம் காரணமாக லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னையைப் பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோபம்புத்தூர் அருகே ரயில் மோதி கல்லூரி மாணவர்கள் நான்கு பேர் உயிரிழந்தனர் இருகூர் ராவுத்தர்பாளையம் பகுதியில் நேற்றிரவு இவர்கள் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது ஆலப்புழா சென்னை விரைவு ரயில் மோதியதில் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர் படுகாயம் அடைந்த ஒரு மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

வரி ஏய்ப்பை தடுக்க கூட்டாக ஒத்துழைத்து செயல்படவது குறித்து இந்தியா ஸ்விட்சர்லாந்து நாடுகள் விவாதித்துள்ளன

தில்லி மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதியில் புகை மாசு மீண்டும் அதிகரித்ததை அடுத்து பள்ளிகளுக்கு நாளை வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மலை கிராமங்களில் போதிய மருத்துவ வசதிகள் தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைக்கும் வகையில் மருத்துவர்கள் சிறப்பாக பணினுயாற்ற வேண்டுமென்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார் திருநெல்வேலி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷில்பா பிரபாகர் சத்தீஷ் அறிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சத் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு மெகராஜ் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்

உலகக்கோப்பை கால்பந்து போட்டிக்கான தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியா ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது தஜிகிஸ்தானில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்கும் ஹாங்காங் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து